பொருளாதார நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார்

போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிவடி கொடுக்க கஷ்மீர் எல்லையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவத் தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் ஆய்வு செய்துள்ளார்

தமிழகத்தில் மின்வெட்டு என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி கூறியுள்ளார்

திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார்

அணிகள் வெற்றி பெற்றன இனிவிரிவான செய்திகள் நாட்டின் எதிர்காலத்திற்கான பொருளாதாரக் கொள்கைகள் குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பொருளாதார நிபுணர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த வல்லுநர்களுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார் நித்தி ஆயோக் சார்பில் புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்தக் கூட்டத்தில் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு விவசாயம் நீர்வளம் ஏற்றுமதி கல்வி மற்றும் குகாதாரம் தொடர்பான திட்டங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது இந்தக் கூட்டத்தில் பங்கேற்று பொருளாதாரம் சார்ந்த ஆலோசனைகளையும் கருததுக்களையும் வழங்கியவர்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி நன்றி தெரிவித்துக் கொண்டார் மத்திய அமைச்சர்கள் திரு பியூஷ் கோயல் திரு ராவ் இந்தர்ஜித் சிங் மற்றும் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் திரு ராஜீவ்குமார் உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றனர்

நிதிநிலை அறிக்கை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் வரை நிதிநிலை அறிக்கை தயாரிப்புப் பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் நிதியமைச்சக வளாகத்திலேயே தங்கியிருப்பார்கள் இந்த காலகட்டத்தில் இவர்கள் தங்களது குடும்பத்தினர் உட்பட யாரையும் தொடர்பு கொள்ள முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது தூர்தர்ஷன் தொலைக்காட்சி சேவைகள் நாடு முழுவதும் லட்சக்கணக்கான மக்களை சென்றடைவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார்

விமானப் போக்குவரத்துத் துறையில் இந்தியா ஏழாவது பெரிய நாடாகத் திகழ்கிறது என இத்துறைக்கான அமைச்சர் திரு ஹர்தீப்சிங் பூரி கூறியுள்ளார்

பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் புதிதாக திறக்கப்பட்டுள்ள கட்டுப்பாட்டு மையம் உலகத்தாத்தில் அமைக்கப்பட்டுள்ளது என்றார் போர் நிறுத்த மீறல்களுக்கு பதிலடி கொடுக்க ஏதுவாக ஜம்மு கஷ்மீர் மாநில எல்லைப்பகுதியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ராணுவத் தலைமை தளபதி ஜென்ரல் பிபின் ராவத் நேரில் ஆய்வு செய்துள்ளார் நேற்று அவர் அக்னூர் பகுதியில் ரானுவத்தின் ஆயத்த நிலைகளை ஆய்வு செய்து ஊடுருவல்களை தடுத்து நிறுத்துவதோடு எல்லைக் கட்டுப்பாட்டு கோடு மற்றும் சர்வதேச எல்லைப் பகுதியில் எதிரிகளின் தாக்குதல்களை முறியடிக்கத் தயாராக இருக்குமாறு ரானுவ வீரர்களை அறிவுறுத்தினார்

தமிழகத்தில் தேவைப்படும் அளவுக்கு மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுவதால் பராமரிப்புக்காக அனல்மின் நிலையங்களில் உற்பத்தி குறைந்தாலும் மின்சார விநியோகத்தில் எந்த பாதிப்பும் இருக்காது என மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல்லில் நேற்று அரச் பள்ளி ஒன்றில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் தற்போதைய நிலையில் தமிழகத்தில் மின்வெட்டு ஏதும் இல்லையென்றார்

காற்றாலை மின்சாம் அதிகமாக இருக்கின்ற காணத்தால் மெயின்டஸ்ஸுக்காக அனல்மின் நிலையங்கள மூடியிருக்கிறோம் அதனால மின்தட்டுப்பாடு என்ற பேச்சுக்கே இடமில்லை குடிநீர் பிரச்னையை தமிழக எதிர்க்கட்சிகள் அரசியலாக்குவதாக உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு எஸ் பி வேலுமணி தெரிவித்துள்ளார் கோவையில் இந்திய தொழில் கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் பேசிய அவர் மழையின்மை போன்ற இயற்கை காரணங்களால்தான் சென்னையில் குடிநீர் தட்டுப்பாடு நிலவுகிறது என்றார் மற்ற வருவதற்கு மரங்கள் அவசியம் என்பதால் மரங்களை அதிக அளவில் வளர்க்க வேண்டுமென்று அவர் கேட்டுக் கொண்டார் மேலும் தமிழகத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வளர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள போதிலும் நடந்து முடிந்த தேர்தலில் மக்கள் அஇஅதிமுகவுக்கு ஏன் வாக்களிக்கவில்லை என்பது புரியாத புதிராக உள்ளது என்றும் தெரிவித்தார் மக்கள் பிரச்னைகளைத் தீர்க்க உரிய ஆலோசனைகளை வழங்குவதுதான் நல்ல எதிர்க்கட்சிக்கு இலக்கணம் என மாநில செய்தித்துறை அமைச்சர் திரு கடம்பூர் ராஜூ தெரிவித்துள்ளார் திருநெல்வேலியில் அரசு பொருட்காட்சி தொடக்க விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தின் முக்கிய எதிர்க்கட்சி எதிரிக் கட்சியாக செயல்பட்டு மக்கள் பிரச்னைகளை அரசியலாக்குவதாகக் கூறினார் குடிநீர பிரச்னையைத் தீர்க்க அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுடனும் ஆலோசனை நடத்தி போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தமிழகத்தை பிளாஸ்டிக் இல்லாத மாநிலமாக உருவாக்கும் வகையில் அனைத்து ஊர்களிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினை தவிர்க்க வேண்டும் என மாநில வருவாய்த்துறை அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார் மதுரை மாவட்டம் கச்சைக்கட்டி கிராமத்தில் நடைபெற்ற சிறப்பு கிராமசபைக் கூட்டத்தில் பேசிய அவர் அனைத்து ஊர்களிலும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்க உறுதிமொழி ஏற்பதோடு அதனை முறையாக கடைப்பிடிக்க வேண்டுமென்றும் தெரிவித்தார் எதிர்கால சந்ததியினருக்கு வளமான மண்ணை கொடுக்க வேண்டும் என்றால் பிளாஸ்டிக்கை முற்றிலுமாக ஒழிப்பது அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார் இருவரிச்செய்திகள் ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இரண்டு நாட்களுக்குள் புதிய பொருளாதார தடைகளை விதிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்கா ஈரான் இடையே போர் மேகம் சூழ்ந்துள்ள நிலையில் இந்தியன் ஏர்லைன்ஸ் விமானங்கள் ஈரான் வான்பகுதியில் பறப்பதை தவிர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது இவங்கையில் அமலில் உள்ள அவசர நிலை பிரகடனத்தை மேலும் ஒரு மாதத்திற்கு நீட்டித்து அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனா உத்தரவிட்டுள்ளார் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய தேசிய தவ்ஹீத் ஜமாத் அமைப்பைச் சேர்ந்த அனைவரும் கைது செய்யப்பட்டு விட்டதாக இலங்கை பிரதமர் திரு ரணில் விக்மரசிங்கே கூறியுள்ளார் தீவிரவாதம் தொடர்பான இந்தியாவின் கவலைகளைப் போக்க பாகிஸ்தான் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது

உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்குமாறு தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகோய் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளார் பன்றிக்காய்ச்சல் என்ற பெயர் காரணமாக வெண்பன்றி வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள சிறு குறு விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் இந்தப் பெயரில் உள்ள பன்றி என்ற சொல்லை நீக்குமாறு உள்ளாட்சி மற்றும் சுகாதாரத்துறையிடம் வலியுறுத்தியிருப்பதாக மாநில அமைச்சர் திரு உடுமலை ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தின் கிராமப்பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்ததால்தான குடிநீர் பிரச்னை ஏற்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழகத்தைப் போல பிற மாநிலங்களில் வலுவான கூட்டணி அமையாததே மக்களவைத் தேர்தலில் எதிர்க்கட்சிகளின் தோல்விக்கு காரணம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநிலச் செயலாளர் திரு இரா முத்தரசன் கூறியுள்ளார்

லண்டனில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் தென்னாப்பிரிக்கா அணிகள் மோதுகின்றன